கிராமப்புற பகுதிகள் திறந்தவெளி கழிப்பிடமே இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன

குடியுரிமை எந்த சமூகத்தினருக்கும் எதிரானது அல்ல என்று இந்த மசோதாவை இன்று மக்களவையில் தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா தெரிவித்துள்ளார்

மத்திய அரசு உயர்ந்து வரும் வெங்காயத்தின் விலையை குறைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் கழிப்பிடம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள கிராமப்புற பகுதிகள் திறந்தவெளி கழிப்பிடமே இல்லாத பகுதிகளாக மாறி உள்ளது இத்தகவலை ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தைத் தவிர இதர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நகர்புற பகுதிகள் திறந்தவெளி கழிப்பிடமே இல்லாத பகுதிகளாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

சைனிக் பள்ளிகளில் படிப்படியாக பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள்

இந்த மசோதாவை அவையில் அறிமுகப்படுத்திப் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா இது சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல என்றார் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து சட்ட விரோதமாக நமது நாட்டில் குடியேறிய சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு விலக்களிப்பதே இந்த திருத்த மசோதாவின் நோக்கமாகும்

காங்கிரஸ் திரிணமுல் காங்கிரஸ் திமுக உறுப்பினர்கள் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுவதை அவையில் எதிர்த்தனர் இந்த மசோதா வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் நாட்டின் நலனுக்கானது என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்றத்திற்கு வெளியே திரு செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் இந்த திருத்த மசோதா நாடாளுமன்ற இருஅவைகளின் ஒப்புதலையும் பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம்

இந்த உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் இன்று மேல்முறையீட்டு மனு நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தொகுதி வரையறை இடஒதுக்கீடு உள்ளிட்ட பணிகள் நிறைவடையாத நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும்

விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் நகர்புற உள்ளாட்சி அமைப்பு தலைவர்களுக்கு மறைமுக தேர்தல் நடத்த வகை செய்து சென்ற மாதம் தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது நலன் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது அரசு பிறப்பித்துள்ள உத்தரவின்படி மேயர் மற்றும் நகரமன்றத் தலைவர் ஒரு கட்சியை சேர்ந்தவராகவும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் வேறு கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் மன்றத்தை சுமுகமாக நடத்த முடியாது என்று கூறி பிறப்பிக்கப்பட்ட இந்த அவசர சட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ஒரு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி இந்த இடைத் தேர்தலில் பெற்ற இந்த வெற்றியை அடுத்து சட்டப் பேரவையில் பெரும்பான்மை பெற்றுள்ளது இதை அடுத்து கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் திரு எடியூரப்பா பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் இந்த இடைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்ததை அடுத்து தாம் தமது கட்சி சட்டமன்ற தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார் தமது ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைவர் திருமதி சோனியாகாந்திக்கு அனுப்பி இருப்பதாகவும் அவர் கூறி உள்ளார் நாராயணசாமி உயர்ந்து வரும் வெங்காயத்தின் விலையைக் குறைக்க மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெங்காயத்தின் விலை உயர்வு காரணமாக சாதாரண மக்கள் அதை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறினார் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வெங்காய உற்பத்தி குறையும் போது அதை இறக்குமதி செய்து குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கச் செய்ததாக திரு நாராயணசாமி கூறினார் மத்திய அரசை வெங்காய விலையை கட்டுக்குள் கொண்டு வர வற்புறுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சி மகளிருக்கு வெங்காயத்தை இலவசமாக இன்று வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை மற்றும் வருவாய் துறையிடம் இருந்து அறிக்கை கோரப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கை பெறப்பட்ட உடன் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

அவ்வாறு எடுக்காவிட்டால் மகளிருக்கு எதிரான வன்முறைகள் தொடரும் என்று அவர் கூறி உள்ளார் வாட்ஸ் அப்பில் இதுகுறித்து தெரிவித்துள்ள அவர் மகளிருக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் சமூகத்தில் கேவலமாக கருதப்படுவதால் பாதிக்கப்பட்டவர்களே இந்த கொடுமையை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் என்று கூறி உள்ளார் இந்த பிரச்சனைக்கு அடிப்படைக் காரணம் குழந்தைகளுக்கு உரிய கவனிப்பு இல்லாததும் முறையான பள்ளிப்படிப்பு இல்லாத்துமே ஆகும் என்று அவர் கூறி உள்ளார் குடும்பமும் பள்ளிக் கூடமும் இளைஞர்களின் இந்த தவறான போக்கை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர் உரிய வழிகாட்டுதல் இல்லாத இளைஞர்கள் இத்தகைய கொடுர செயல்களில் ஈடுபடும் வாய்ப்பு அதிகம் என்று கூறி உள்ளார் இத்தகைய குற்றங்களைக் கட்டுப்படுத்த ரோந்துப் பணிகளை காவல்துறை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாலியல் பலாத்காரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது கடுத்தமாக்கப்பட வேண்டும் என்றும் ஜாமீன் நிபந்தனைகளை மீறுவோருக்கு அவர்களுக்கு உத்தாவாதம் அளித்தவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் துணை நிலை ஆளுநர் கூறி உள்ளார்

இந்த தீபத் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது புதுவை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தீபம் தொடர்ச்சி திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில் திருக்காரத்திகை தீப திருவிழாவின் நேர்முக வர்ணனையை நம்து புதுச்சேரி வானொலி நிலையம் நாளை மாலை ஐந்தேகால் மணியில் இருந்து நேரலையாக ஒலிபரப்புகிறது

இலங்கைக்கு தென்கிழக்கே தென்மேற்கு வங்க கடலில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் இந்த மழை வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறி உள்ளது